எடப்பாடி கே

தமிழகத்தில் மக்களுக்கு தேவையான நலத்திட்ட உதவிகள் தடையின்றி கிடைக்க உரிய நடவடிக்கை எடுத்து வருவதாக மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு

எடப்பாடி கே

தமிழகத்தில் பல்வேறு உயர்கல்வி நிறுவனங்கள் கோவிட் பாதுகாப்பு மையங்களாக மாற்றப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டுள்ளோருக்கு சிகிச்கை அளிக்கும் மையங்களாக செயல்படுவதால் தேர்வுகளை தற்போது நடத்துவது சாத்தியமல்ல என்றும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார் பல்கலைகழக மானியக்குழு அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக்கழகம் கட்டடக்கலை நிறுவனம் இந்திய மருந்தகக் குழு ஆசிரியர் கல்வி நிறுவனங்கள் உணவக மேலாண்மை சமையல்கலை தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு உயர்கல்வி நிறுவனங்கள் தரம் மற்றும் நம்பகத்தன்மையில் சமரசம் இல்லாமல் மாணாக்கரின் திறன் முதலமைச்சர் கேட்டுக்கொண்டுள்ளார்

இதுதொடர்பாக வெளியறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கருக்கு அவர் எழுதிய கடிதத்தில் ஐ

பெண்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்த விலையில்லா ஆடு மாடுகள் திட்டம் விவசாயிகள் மற்றும் பொதுமக்களுக்கு தேவையான பல்வேறு நலத்திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார் மாநிலத்தில் கோமாரி நோய் தடுப்பூசி முகாம் தீவிர நடைபெற்று வருவதாக கூறினார்

உதயகுமார் மதுரை மாவட்டம் திருமங்கலம் நகராட்சி அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியில் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்புத்துறை மூலம் நடைபெறும் காய்ச்சல் கண்டறியும் முகாமை மாநில பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு

உதயகுமார் இன்று பார்வையிட்டு ஆய்வுசெய்தார் மேலும் திருப்பரங்குன்றம் ஆஸ்டின்பட்டி காசநோய் மருத்துவமனையில் புதிதாக நிறுவப்பட்டுள்ள ஆக்சிஜன் சிலிண்டர்களையும் அமைச்சர் பார்வையிட்டார் ஆட்சித்தலைவர் திரு

எடப்பாடி கே

இதையடுத்து காய்கறி மளிகை உள்ளிட்ட அத்தியாவசியப் பொருட்கள் விற்பனை செய்யும் கடைகளும் நாளை இயங்காது

நோய்த்தொற்றை கட்டுப்படுத்த அரசு எடுத்து வரும் முயற்சிகளுக்கு பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது தீவிர மருத்துவ காரணங்களை தவிர்து தேவையின்றி செல்லும் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும் என்றும் முழு ஊரடங்கை மீறுபவர்கள் மீது பேரிடர் மேலாண்மை சட்டத்தின்கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது

இதுகுறித்து எமது செய்திப்பிரிவிடம் அவர் பேசுகையில்

இன்னசென்ட் திவ்யா தெரிவித்துள்ளார்

பூவதி தெரிவித்துள்ளார்

இந்நிலையில் நெல்லை வண்ணாரப்பேட்டையில் உள்ள சுற்றுலா மாளிகை அறை சிபிஐ அதிகாரிகள் விசாரணை அலுவலகமாக மாற்றப்படுகிறது

காஞ்சிபுரம் மாவட்டம் மொளச்சூரில் வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த மூன்றரை லட்சம் ரூபாய் மதிப்பிலான தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டு ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது